அமித் ஷா தில்லிமுதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர்

உள்நாட்டில் இயக்கப்படும் இந்தியாவிமானங்களின் எர் எண்ணிக்கையைஅதிகரிக்கஅரசுஅனுமதித்துள்ளதாகசிவில் விமானபோக்குவரத்துதுறைஅமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறியுள்ளார்

செய்யமுதலமைச்சர் திரு

நாட்டில் உள்ள அனைத்துவானொலிநிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது பிரதமரின் உரையைத் தொடர்ந்துஅதன் தமிழாக்கத்தைசென்னைவானொலிஒலிபரப்புகிறது

தமிழகத்தில் உள்ள அனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

அமித் ஷா தில்லிமுதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் சகத்ராபூரில் அமைக்கப்பட்டுள்ள இந்தமையத்தில் செய்யப்பட்டுள்ளஏற்பாடுகளை அமைச்சருக்குமாநிலசுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கினார்கள் இந்தமையத்தை இந்திய திபெத் எல்லைபாதுகாப்புப் படையின் மருத்துவப் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் பொறுப்பேற்றுநடத்திவுள்ளனர்

இந்திய திபெத் எல்லைப் பாதுகாப்புப்படையைச் சேர்ந்தஆயிரத்திற்கும் மேற்பட்டமருத்துவர்கள் செவிலியர்கள் துணைமருத்துவப் பணியாளர்கள் இங்கு பணியாற்றவுள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டமருத்துவப் பணியாளர்களும் இங்கு நியமிக்கப்பட்டுள்ளனர்

ஊரடங்கிற்குமுன்னர் இது மூன்றுநாட்களாக இருந்ததுஎன்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார் மாநிலங்களிலும் யுனியன் பிரதேசங்களும் நோய் தொற்றுதொடர்பானகண்காணிப்பைமேலும் தீவிரபடுத்தவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இந்தகூட்டத்தில் மத்தியஅமைச்சா்கள் திருஜெய்சங்கா் திருஹா்தீப் சிங்பூரி திரு அஸ்வினிகுமாா் சௌபேமற்றும் சுகாதாரத்துறைஉயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் உள்நாட்டில் இயக்கப்படும் எர்இந்தியாவின் பயணிகள் விமானங்களின் எண்ணிக்கையைஅதிகரிக்கஅரசுஅனுமதிஅளித்துள்ளதாகமத்தியசிவில் விமானப் போக்குவரத்துறைஅமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறியுள்ளார்

தற்போது இந்தஎண்ணிக்கையைஅதிகரிக்கஅனுமதிஅளித்துள்ளது

எத்தனைவிமானங்களை இயக்குவதுஎன்பதுகுறித்தபட்டியலைதயாரிக்குமாறுசிவில் விமானபோக்குவரத்துதலைமை இயக்குநர் அலுவலகத்தை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது

நேற்று வெளியிட்டுள்ளஅறிக்கையில் இதனைதெரிவித்துள்ளஅவர் தமிழ்நாடுமருத்துவபணிகள் சேவைக் கழகத்தின் சார்பில் இந்தமருந்துகள் கொள்முதல் செய்யப்படுவதாகத் தெரிவித்துள்ளார்

தேவையின் அடிப்படையில் கூடுதலாககொள்முதல் செய்வதற்கும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தகாங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்றஉறுப்பினர்கள் ஐந்துபேர் அக்கட்சியிலிருந்துவிலகிநேற்றுபிஜேபி யில் இணைந்தனா்

நாடுமுழுவதும் தென்மேற்குபருவமழைதீவிரமடைந்துவருவதாக இந்தியவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

வடகிழக்குமாநிலங்களிலும் கனமழைபெய்துவருகிறது அஸ்ஸாம் மாநிலத்தில் கடந்தசிலநாட்களாகபெய்துவரும் கனமழைகாரணமாகபல்வேறுமாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கைபாதிக்கப்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் ஒடும் ஆறுகள் அபாயகட்டத்தைத் தாண்டிவெள்ளம் பெருக்கெடுத்துஒடுவதால் மக்கள் அதிகஅளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர்